ஆயுர்வேத மருந்துகளை உலக அளவில் விற்பனை செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஸ்ரீபத் யசோ நாயக் வலியுறுத்தி உள்ளார் டெல்லியில் ஆயுர்வேத மருந்து வர்த்தகம் தொடர்பான தேசிய கருத்தரங்கை துவக்கி வைத்து இன்று உரையாற்றினார்

இந்த நிகழ்ச்சியில் பேசிய நிதி ஆயோக்கின் முதன்மை செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் ஆயுர்வேத மருந்துகளின் தூய தன்மையை பாதுகாக்குமாறு கேட்டுக் கொண்டார் ஆயுர்வேத மருந்துகள் உலகத்திற்கு இந்தியா தந்துள்ள மிகப்பெரிய கொடை என்று குறிப்பிட்ட அவர் இதில் வர்த்தக வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவித்தார் மத்திய குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறை மாநிலங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஸ்வச் பாரத் உலக கழிப்பிட நாள் போட்டியை அறிவித்துள்ளது சுகாதார இயக்கத்தை மீண்டும் தீவிரப்படுத்தும் எண்ணத்துடன் இந்த போட்டி நடத்தப்படுகிறது திறந்தவெளி கழிப்பிடம் இல்லா பகுதியாக மாற்றுவதற்கு தனி கவனம் செலுத்தப்படுகிறது

நேற்று மாலை குடுபோரா பகுதியில் தீவிரவாதிகள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையை நடத்தினர் தீவிரவாதிகள் சுட்டதை அடுத்து அது என்கவுண்டராக மாறியது

பிஜேபியின் தேசிய தலைவர் திரு அமீத்ஷா இன்று பல்வேறு இடங்களில் தேர்தல் கூட்டங்களில் பேசுகிறார் மேலும் கமல் தீபாவளி நிகழ்ச்சி ஒன்றுக்கும் பிஜேபி ஏற்பாடு செய்துள்ளது

வேட்பு மனுக்களை விலக்கி கொள்ளும் கடைசி நாள் நாளை ஆகும்

பல நாட்களாக நடைபெற்ற தீவிர ஆலோசனைக்கு பிறகு கட்சியின் முதல் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரின் உறவினர்களுக்கு தேர்தலில் போட்டியிட காங்கிரஸ் கட்சி வாய்ப்பளித்துள்ளது முன்னாள் மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு திக்விஜய் சிங்கின் சகோதரர் மற்றும் மகனுக்கு போட்டியிட வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது

நகர்புற கழிவுநீர் கால்வாய்களை சுத்தப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள பொதுப்பணித்துறையை சேர்ந்த பல் பணி ஊழியர்களின் பணியை துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பாராட்டி உள்ளார்

இந்த பணியாளர்கள் சிறப்பாக பணியாற்றியதால்தான் அன்மையில் பெய்த மழையால் நகர்புற பகுதிகளில் தண்ணீர் எதுவும் தேங்கவில்லை என்று துணை நிலை ஆளுனர் கூறினார் இந்த சிறப்பான பணியை தொடருமாறு ஊழியர்களை கேட்டுக்கொண்ட திருமதி கிரண்பேடி இவர்கள் கழிவுநீர் வாய்க்கால்களில் பணியாற்றுவதை பார்க்கும் போது மக்களும் தங்களது பொறுப்பை உணர்ந்து கழிவுநீர் கால்வாய்களில் குப்பைகளையோ பிளாஸ்டிக் பொருள்களையோ வீச மாட்டார்கள் என்று கூறினார் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து ஊழியர்களும் புதுச்சேரி என்னுடையது அதை சுத்தமாக பராமரிப்பேன் என்ற உறுதி மொழியை எடுத்துக் கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய பொதுப்பணித்துறை செயலர் திரு தேவேஷ் சிங் தலைமை பொறியாளர் திரு சண்முக சுந்தரம் ஆகியோர் பல் பணி ஊழியர்களின் பணியின் முக்கியத்துவத்தை அவர்களுக்கு உணர்த்தினர்

இந்த நிகழ்ச்சியை கலை பண்பாட்டுத்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் துவக்கி வைக்கிறார் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் திரு

லட்சுமி நாராயணன் கலந்து கொள்கிறார் இந்த நிகழ்ச்சியில் பாரதியார் பல்கலைக்கூட மாணவ மாணவியரின் காந்தி பஜனை பாடல்கள் இடம்பெறுகின்றன மேலும் காந்தியடிகளின் பொன் மொழிகள் என்ற தலைப்பில் கவியரங்கம் ஒன்றும் நடைபெறுகிறது

இத்தகவலை சிலை கடத்தில் தடுப்பு பிரிவு டிஎஸ்பி திரு சுந்தரம் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதுதொடர்பாக திரு ரன்வீர் ஷா என்பரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார் சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை திறக்கப்படுவதையொட்டி பாதுகாப்பு மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளது நள்ளிரவில் இருந்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து வயது பெண்களையும் கோவிலுக்குள் செல்ல அனுமதி அளித்து அன்மையில் உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்த்து இதை அடுத்து கோவிலை சுற்றி உள்ள பகுதிகளில் எந்தவித அசம்பாவித சம்பவமும் நடைபெறுவதை தடுப்பதற்காக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாளை நடைபெறும் சிறப்பு பூஜையையொட்டி பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு வரும் செவ்வாய் கிழமை வரை அமலில் இருக்கும்

இந்த தேர்வு ஆகஸ்ட் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நடத்தப்பட்டது

நிரப்புவதற்காக இந்த தேர்வு நடத்தப்படுகிறது

வடகிழக்கு பருவ மழை வரும் செவ்வாய் கிழமையிலிருந்து வியாழன் கிழமை வரை வலுப்பெற கூடும் என சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குனர் திரு பாலச்சந்திரன் கூறினார் தீபாவளி நாள் அன்று தென் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அவர் கூறினார் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் வரும் செவ்வாய் கிழமைக்கு முன்னரே கரை திரும்ப வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார்

ஆயுர்வேத மருந்துகளை உலக அளவில் விற்பனை செய்ய இளைஞர்கள் முன்வர வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் கேட்டுக்கொண்டுள்ளார் புதுவையில் நகர்ப்புற கழிவுநீர் கால்வாய்கலை சுத்தப்படுத்தும் ஊழியர்களின் பணியை துணை நிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி பாராட்டி உள்ளார்